ருபாய் பயனாளிகளுக்கு வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது

இந்த செயலியை முடக்குவதாக கூறப்படுவதில் எவ்வித உண்மையும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஆண்டிராய்டு செல்போன்களில் பயன்பாட்டில் உள்ள பூகோள வரைபடங்களையே ஆரோக்ய சேதுவில் பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களைத் தவிர இதர பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகள் அரசின் உரிய அனுமதியை பெற்று பாதுகாப்பு அம்சங்களுடன் செயல்பட தொடங்கின

பல்வேறு அரசுத்துறை அலுவலகங்களும் குறைந்த பணியாளர்களுடன் செயல்படுகின்றன தருமபுரி மாவட்டம் ஏரியூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக நிர்வாக செயல்பாட்டினை உயர்கல்வித்துறை அமைச்சா் திரு

அன்பழகன் தொடங்கி வைத்தாா் திருநெல்வேலியில் பாஸ்போர்ட் அலுவலகம் இன்று முதல் செயல்படுகிறது கிருமிநாசினி தெளிக்கப்பட்டு சமூக இடைவெளியுடன் மக்கள் அனுமதிக்கப்படுவதாக எமது செயதியாளர் தெரிவிக்கிறார் அரியலூர் மாவட்டத்தில் விவசாய தொழிலாளர்கள் சமூக இடைவெளியுடன் முகக்கவசம் அணிந்து வேளாண் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் மதுரையில் உள்ள காவலர் குடியிருப்புப் பகுதியில் பிரதமரின் மலிவு விலை மக்கள் மருந்தகம் இன்று புதிதாக திறக்கப்பட்டது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே நூற்றாண்டு பழமை வாய்ந்த ரயில்வே செங்கல் வளைவு பாலம் புதிய பாலமாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது ஊரடங்கு காலத்தில் ரயில்வே இப்பணிகளை மேற்கொண்டது மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது சென்னையில் தனிக் கடைகளும் இன்று முதல் செயல்படத் தொடங்கியுள்ளன

மாவட்டந்தோறும் மாநில அமைச்சர்கள் இப்பணிகளை ஆய்வு செய்து வருகின்றனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையத்தில் தூய்மைப் பணியாளா்களுக்கு சத்து மாத்திரை வழங்கிய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார்

விழுப்புரம் மாவட்டத்தில் சட்ட அமைச்சர் திரு சி வி சண்முகம் பயனாளிகளுக்கு நிவாரண உதவிகளையும் கபசுர குடிநீரையும் வழங்கினார்

துத்துக்குடியில் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர்ராஜு நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் சின்னத்திரை படப்பிடிப்புக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகக் அவர் கூறிணார் இது குறித்து முதலமைச்சர் விரைவில் நடவடிக்கை எடுப்பார் என்றும் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்தார் விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலில் பால்வளத்துறை அமைச்சள் திரு ராஜேந்திரபாலாஜி கிருமி நாசினி தெளிக்கும் பணியினை ஆய்வு செய்தாா் அரியலூரில் அரசு தலைமை கொறடா திரு ராஜேந்திரன் இந்த நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொண்டர் கிருஷ்ணகிரி நகராட்சிப் பகுதிகளில் தூய்மைப் பணியாளர்களுக்கு தொண்டு நிறுவனம் சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன

இந்நிகழ்ச்சியில் எய்ம்ஸ் மருத்துவமனையின் முதுநிலை மருத்துவ அதிகாரி டாக்டர்

காஷ்மீர் பகுதியில் உள்ள புல்வாமா மாவட்டத்தில் மத்திய ரின்வ் படையினர் மற்றும் உள்ளூர் காவல்துறையினர் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாத அமைப்பின் படைப்பிரிவு தலைவர் ரியாஸ் நைக்கு கொல்லப்பட்டான் நேற்றிரவு இந்த பயங்கரவாதி பதுங்கியிருந்த வீட்டை கூட்டுப் பாதுகாப்பு படையினர் நெருங்கிய போது உள்ளே இருந்த தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டதாகவும் பதில் தாக்குதலில் ரியாஸ் நைக்கு வும் அவனுக்கு உதவிபுரிந்த ஆதில் என்ற நபரும் சுட்டு வீழ்த்தப்பட்டனர் ஜம்மு காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ரானுவத்தினா் இன்று பிற்பகல் மீண்டும் எல்லை கடந்து தாக்குதல் நடத்தியுள்ளனா் எல்லைக்கோட்டு பகுதியில் அமைந்துள்ள ஷாப்பூர் என்ற இடத்தில் சிறிய வகை ஆயுதங்களை கொண்டு பாகிஸ்தான் படையினா் இன்று பிற்பகல் தாக்குதல் நடத்தியதாக இந்திய ரானுவம் தெரிவித்துள்ளது எல்லை பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய ரானுவத்தினர் பாகிஸ்தான் படையினருக்கு தக்க பதிலடி கொடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புத்தில்லியில் உள்ள எல்லை பாதுகாப்புபடை தலைமை அலுவலகம் இன்று முதல் செயல்பட தொடங்கியுள்ளது

ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார் வடகிழக்கு மாநிலங்களுக்கு உணவு தானியங்கள் இதுவரை விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார்